அமைப்பை ஏற்படுத்துவது என அந்நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன வங்கி முறைகேட்டில் ஈடுபட்ட வைர வியாபாரி நீரவ் மோடி லண்டனில் கைது செய்யப்பட்டுள்ளதற்கு இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது கோத்ரா வழக்கில் மேலும் ஒரு குற்றவாளிக்கு ஆயுள்தண்டனை வழங்கி அம்தாபாத் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஹோலி பண்டிகை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று வெகு விம்சையாக கொண்டாடப்படுவதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளா்

இனி விரிவான செய்திகள் மக்களவை தேர்தலில் சமூக ஊடகங்களை தவறான முறையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக தோதல் ஆணையத்திடம் அந்நிறுவனங்கள் உத்தரவாதம் அளித்துள்ளன தேர்தல் ஆணையம் சமூக ஊடகங்களின் பிரதிநிதிகளுடன் தேர்தல் பிரச்சாரம் குறித்து புதுதில்லியில் நேற்று ஆலோசனை நடத்தியது இந்தக் கூட்டத்தில் முகநூல் டிவிட்டர் கூகுல் மற்றும் ஷேர்சேட் உள்ளிட்ட சமூக ஊடக நிறுவனங்கள் தேர்தல் பிரக்சாரத்தை கண்கானிக்க பிரத்யேகமான உயர் தொழில்நுட்பக்குழுவை அளமத்து மேர்பார்வையிட ஒப்புக்கொண்டுள்ளன அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரத்திற்கும் தணிக்கை செய்து முன் அனுமதி வழங்குவதென இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது தேர்தல் ஆணையர் சுணில் அரோராவை சந்தித்த இந்நிறுவனங்களின் கூட்டமைப்பு மக்களவைத் தேர்தலுக்காக சமூக ஊடகங்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை வகுத்து வழங்கியது தேர்தலின் போது நேர்மையான நியாயமான முறையில் சமூக ஊடகத்தை பயன்படுத்துவதை உறுதி செய்வதற்காக இந்த விதிமுறைகளை அக்கூட்டமைப்பு வகுத்துள்ளது தேர்தல் ஆணையத்திற்கும் சமூக ஊடகங்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக இந்த கூட்டமைப்பு செயல்படும் இந்த சந்திப்பிற்கு பிறகு பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தேர்தல் நடத்தை விதிமுறைகளை சமூக ஊடகங்கள் முறையாக பின்பற்ற வேண்டுமென கேட்டுக்கொண்டார் இணையதளத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு இத்தகைய கடும் கட்டுப்பாடு விதிப்பது இதுவே முதல் முறையாகும் மேகாலயாவில் வரும் மக்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சமூக ஊடகங்களில் தாங்கள் வைத்துள்ள கணக்குகள் குறித்த விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்ய வேண்டுமென அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி எஃப் ஆர் கார்கங்கா தெரிவித்துள்ளார் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமூக ஊடகங்களில் மேற்கொள்ளப்படும் தேர்தல் பிரச்சாரத்தை கண்கானிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல் தறையினர் கண்காணிப்பு பணியை மேற்கொள்வார்கள் எனவும் அவர் தெரிவித்தார் வங்கி முறைக்கேடில் ஈடுபட்ட வைர வியாபாரி நீரவ் மோடி கைது செய்யப்பட்டுள்ளதற்கு இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது

இது தொடர்பாக பேசிய வெளியுறவுத் துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவிஷ்குமார் இந்த விவகாரத்தில் இங்கிலாந்து அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கைகளை எடுத்துவருவதாக அவர் கூறினார் நீரவ் மோடியை இந்தியா கொண்டுவரும் நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துவருவதாகவும் அவர் தெரிவித்தார் சம்ஜோதா ரயிலில் நடைபெற்ற குண்டு வெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நான்கு போ விடுதலை செய்யப்பட்டதற்கு பாகிஸ்தான் கூறியுள்ள புகார்கள் மீது இந்தியா மறுப்பு தெரிவித்துள்ளது பாகிஸ்தானுக்கான இந்தியத் தூதர் அஜய் பிசாரியாவை அழைத்து பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது தொடர்பாக விளக்கம் கேட்டது அங்கு நேரில் ஆஜராகிய அஜய் பிசாரியா இந்தியாவில் உள்ள வெளிப்படையான நீதி வழங்கக்கூடிய சுட்ட நெறிமுறைகளை பாகிஸ்தானிற்கு எடுத்துரைத்தாா்

மும்பையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் வழக்கு இந்தியா உரிய ஆதாரங்களை வழங்கிய போதிலும் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளி பாகிஸ்தானில் சுதந்திரமாக வாழ்ந்துவருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பதான்கோட் தீவிரவாத தாக்குதல் தொடர்பான விசாசணையின் போது இந்தியா உரிய ஆதாரங்களை வழங்கியது என்றும் இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் பாகிஸ்தானில் செயல்பட்டுவரும் ஜெய்சி முகமது தீவிரவாத இயக்கத்தின் மீது புல்வாமா தாக்குதலுக்கு பிறகும் பாகிஸ்தான் தகுந்த நடவடிக்கை எடுக்காததற்கு இந்தியததுதர் அஜய் பிசாரியா கண்டணம் தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களை எதிர் கட்சியினர் அரசியலாக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதியில் உள்ள பாதுகாப்பு தொழிலாளர்களிடையே தொலைபேசி வாயிலாக உரையாடிய பிரதமர் கடந்த சில மாதங்களில் பாதுகாப்பு தொழிலாளர்கள் தொடர்பாக தவறான தகவல்களை வேண்டுமென்றே சிலர் பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டினார் பாலாகோட் தீவிரவாத முகாம் மீது விமானப்படை நடத்திய தாக்குதல் குறித்து எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புவது ஏன் என்று அவர் வினவியுள்ளார் இந்திய ராணுவத்தை எண்ணி தாம் பெருமை கொள்வதாக அவர் கூறியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரக ஏழை எளிய மக்கள் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சுட்டமசோதா நிறைவேற காங்கிரஸ் சுட்சி அனுமதிக்காது என அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் அகர்தலாவில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அவர் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் குறைந்தபட்ச வருவாய் உத்தரவாத திட்டம் அமல்படுத்தப்படும் என்று கூறினார் மக்கள் பிரச்சினை விவசாயம் வேலைவாய்ப்பின்மை போன்றவற்றில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சிறப்பாக பணியாற்றவில்லை என திரு ராகுல்காந்தி தெரிவித்தார்

மேற்குவங்கத்தில் அசன்சோல் தொகுதியில் கவுரங்கா சாட்டர்ஜியும் ஹவுராவில் சுமித்ரா அதிகாரியும் பன்குராவில் அமயபத்ராவும் போட்டியிடுகின்றனர் ஜம்மு காஷ்மீரில் வரும் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிட முடிவு செய்துள்ளன ஜம்முவில் நேற்று நடைபெற்ற இக்கட்சிகளின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் பருக் அப்துல்லா இதனை தெரிவித்தனர் ஜம்மு மற்றும் உதாம்பூரில் காங்கிரஸ் கட்சி போட்டுயிடும் என்றும் ஸ்ரீநகர் தொகுதியில் தேசிய மாநாட்டு கட்சி போட்டியிடும் என்று இக்கட்சிகள் அறிவித்துள்ளனா் காஷ்மீர் பகுதியில் உள்ள அனந்தநாக் மற்றும் பாராமுள்ளா தொகுதியில் கூட்டணி இல்லாமல் தனித்தனியே வேட்பாளா்களை நிறுத்துவதென இக்கட்சிகள் முடிவெடுத்துள்ளன லடாக் தொகுதி குறித்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது

அவா் மீதான வழக்கு விசாரனை நிறைவடந்ததையடுத்து கொலை மற்றும் கூட்டுசதி குற்றச்சாட்டுகள் நிருபிக்கப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படுவதாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

கேரள மாநிலத்தில் வரும் மக்களவை தேர்தலுக்கான கூட்டணியை பிஜேபி இறுதி செய்துள்ளது அம்மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் பாரத் தர்மா ஜனசேனா கூட்சி ஐந்து தொகுதிகளிலும் பி சி தாமஸ் தலைமையிலான கேரள காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் போட்டியிட உள்ளன

ஒடிசாவில் ஆளும் பிஜூ ஜனதாதள கட்சியை சேர்ந்த மக்களவை உறுப்பினர் ஒருவரும் சட்டப்பேரவை உறுப்பினா் ஒருவரும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனா் கந்தமால் தொகுதி பிஜேடி உறுப்பினர் பிரத்யூஷா ராஜேஸ்வரி சிங் நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்தாா்

ஹோலி பண்டிகை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தீயவை ஒழிந்து நல்லவை வருவதை கொண்டாடும் வகையில் இந்த பண்டிகை அமைந்துள்ளது இதனை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் துணைக் குடியரசுத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆகியோா் நாட்டு மக்களுக்கு ஹோலி வாழ்த்துகளை தெரிவித்துள்ளனா் நட்பு மற்றும் அனைத்து தரப்பு மக்களும் நலனை விரும்பும் வகையில் ஹோலி கொண்டாடப்படுவதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் இந்த நல்ல நாளில் அனைவரது குடும்பத்திலும் சமூகத்திலும் நேர்மறை ஆற்றல்கள் மேலோங்க வலியுறுத்துவதாக அவர் கூறியுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு நல்லவை வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் இந்த பண்டிகை அமைந்துள்ளதாகவும் இதனை முள்ளிட்டு அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார்

அதன் பின்னர் வழக்கம் போல் மெட்ரோ ரயில் சேவைகள் இயங்கும் என்றும் தில்லி மெட்ரோ நிர்வாகம் கூறியுள்ளது இன்ற பிற்பகல் இரண்டு மணி வரை மெட்ரோ ரயில் நிா்வாகத்தால் இயக்கப்படும் பேருந்து சேவை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

இன்று நடைபெறும் நிறைவு விழா நிகழ்ச்சியில் விளையாட்டுவீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் பங்கேற்கின்றனர்